கூட்டுறவு விவசாயிகள் தள்ளுபடிசெய்யப்பட்டதற்கானசான்றிதழ் பதினைந்துநாட்களுக்குள் வழங்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

எடுக்கப்பட்டுவருவதாகமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா நாடாளுமன்றத்தில் இன்றதெரிவித்தார்

அரசுபள்ளிகளில் பயிலம் ஏழைஎளியமாணவர்களுக்குமருத்துவக்கல்விகிடைக்கவேண்டும் என்பதற்காகளம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் பட்டப்படிப்புகளில் உள் ஒதுக்கீடுவழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் மருத்துவத்துறையைமேம்படுத்துவதற்குகடந்தஐந்தாண்டுகளில் இதற்கானகட்டமைப்புகள் அதிகஅளவில் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளதாகமாநிலஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடிமாவட்டம் திருச்செந்தூர் அரசுமருத்துவமனையில் ஐந்துகோடியேபதினாறுலட்சம் ரூபாய் மதிப்பிலானதீவிரசிகிச்சைபிரிவைதொடங்கிவைத்துபேசியஅவர் தனியார் மருத்துவமனைகளுக்குஇணையானஉயர் மருத்துவசிகிச்சையைஏழைஎளியமக்களும் வகையில் மருத்துவமனைகளின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுநவீனகருவிகளும் வாங்கிபொருத்தப்பட்டிருப்பதாககூறினார் விவசாயிகளுக்கானபயிர்கடன்கள் கடந்தஐந்தாண்டுகளில் இரண்டுமுறைதள்ளுபடிசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆலந்தலை பெரியதாழைஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் வளைவு திட்டபணிகளையும் அமைச்சர் திருகடம்பூர் ராஜூ தொடங்கிவைத்தார்

ஆர் ராஜகோபாலன் தெரிவித்தார்

நாளைமறுநாள் தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறுதுறைஉயரதிகாரிகளுடனும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துவிரிவாக ஆலோசனைமேற்கொள்ளவுள்ளனா்

முன்னதாகமாநிலங்களவைமற்றும் மக்களவைஉறுப்பினர்கள் பனிமலைச்சரிவினால் உயிரிழந்தவர்களின் நினைவாகஒருநிமிடம் மௌன அஞ்சலிசெலுத்தினர்

இதனைதலைமையேற்றுநடத்தியதேசியபேரிடர் மீட்புக்குழுவின் துணைகமாண்டர் ராஜன்பாலுசெய்தியாளர்களிடம் மழைகாலத்திற்குமுன்னதாகவேநடைபெறும் இதபோன்றசெயல்முறைவிளக்கம் பொதுமக்களுக்குபயனுள்ளவகையில் அமையும் என்றுதெரிவித்தார்

இதனையாட்டி சென்னைஉள்ளிட்டஅனைத்தமாவட்டங்களிலும் கொத்தடிமைதொழிலாளர் முறையைமுற்றிலுமாககைவிடுவதுகுறித்தவிழிப்புணர்வைபொதுமக்களிடையேஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தன அரசுஅலுவலகங்கள் தொழிற்சாலைகள் இடங்களில் கொத்தடிமைதொழிலாளர் ஒழிப்பு ஆகிய உறுதிமொழிஎடுத்துக்கொள்ளப்பட்டது